கட்டுப்பாடுகள் இன்றுமுதல் அமலுக்குவந்துள்ளன

சதானந்தகவுடாதெரிவித்துள்ளார்

ஊரகப் பகுதிகளில் உள்ளஅழகுநிலையங்கள் இயங்கவும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது

மருந்தகங்கள் பால் விநியோகம் போன்றஅத்தியாவசியப் பணிகள் வழக்கம்போல் எந்தவிததடையும் இன்றிசெயல்படஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

சதானந்தகவுடாதெரிவித்துள்ளார் இதுகுறித்துஅவர் துறையின் உயர் அதிகாரிகளுடன் நேற்றுஆய்வு செய்தார்

இதற்கானவிநியோகத்தைமேலும் அதிகரிப்பதற்கானமுயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இதன் காரணமாகஉள்நாட்டில் இம்மருந்துதட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார்

இந்தசெய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியமத்தியசுகாதாரத்துறை இணைச் செயலாளர் திரு

நாடுமுழுவதும் அரசுமற்றும் பொதுத்துறைஉருக்காலைகளில் மருத்துவத் தேவைக்கான ஆக்ஸிஜன் உற்பத்திதீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாள்தோறும் இதன் தேவைஅதிகரித்துவருவதால் உற்பத்திஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகமத்தியஉருக்குஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

பல்வேறுமாநிலங்களுக்குதேவைப்படும் இந்நிலையில் ஆக்ஸிஜனைவிரைந்துகொண்டுசெல்லும் பணியில் ரயில்வேதொடர்ந்துஈடுபட்டுவருகிறது

வெளிநாடுகளிலிருந்து இந்நிலையில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் டேங்கர்களை இறக்குமதிசெய்வதற்கானகட்டுப்பாடுகளைமத்திய அரசுதளர்த்திஉள்ளது கொண்டு இவற்றை ஆக்ஸிஜன் தேவையைக் கருத்தில் இறக்குமதிசெய்யும் நிறுவனங்களுக்குதாமதமில்லாமல் அனுமதிவழங்க ஏதுவாகஆன்லைன் மூலமாகவிரைந்துஅனுமதிவழங்கப்படும் என்றுமத்தியவர்த்தகமற்றும் தொழில்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது வளிமண்டலமேலடுக்குசுழற்சிகாரணமாகமேற்குதொடர்ச்சிமலையை ஒட்டி யுள்ளமாவட்டங்கள் தென் தமிழகம் டெல்டாபகுதிமாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழைபெய்யக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிபகுதிகளில் பெரும்பாலும் வறண்டவானிலையேநிலவும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

விஜய் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார்